நாடுமுழுவதும் விநாயகர் சதுர்த்திபண்டிகை இன்றுஉற்சாகத்துடனும் பக்திபெருக்குடனும் கொண்டாடப்பட்டுவருகிறது

பரிசோதனைகளைஅதிகரித்தது திறமையானசிகிச்சை தனிமைப்படுத்தியவர்களைகண்காணித்தல் ஆகியவற்றால் இதைசாதிக்கமுடிந்ததாகமத்தியசுகாதாரத்துறைதெரிவித்துள்ளது

அதேநேரத்தில் அத்தியாவசியசேவைகள் அனுமதிக்கப்படும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது

அதேபோல் ஹரியானாஅரசுபணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வுகள் திட்டமிட்டபடிநடைபெறும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது

வந்தேபாரத் விரைவு ரயில் திட்டத்தின்கீழ் இந்தஒப்பந்தம் கோரப்பட்டது

இந்திய பாகிஸ்தான் எல்லையில் ஊடுருவமுயன்றஐந்தபேரைஎல்லைப் பாதுகாப்புப் படையினர் சுட்டுக் கொன்றனர்

அப்போதுஅவர்கள் எல்லைப் பாதுகாப்புப் படைவீரர்களைநோக்கிதுப்பாக்கியால் கட்டதாகவும் பாதுகாப்புப் படையினரின் பதில் தாக்குதலில் அவர்கள் உயிரிழந்ததாகவும் எல்லைபாதுகாப்புப் படையினர் தெரிவித்துள்ளனர் ஐந்துபேரின் உடல்களும் மீட்கப்பட்டுள்ளன இந்தச் சும்பவம் குறித்துஉள்ளூர் காவல்துறையினர் வழக்குப் பதிவு செய்துவிசாரணைமேற்கொண்டுவருகின்றனர் நாடுமுழுவதும் நெடுஞ்சாலைஓரங்களில் மரங்களைநட்டு கற்றுச்சூழலைபாதுகாக்கும் நடவடிக்கையில் தேசியநெடுஞ்சாலைஆணையம் ஈடுபட்டுள்ளது

சாலையோரங்களில் நடப்படும் மரங்களின் வளர்ச்சிமற்றும் மரங்களின் தன்மை பராமரிப்பு மற்றும் நெடுஞ்சாலைஆணையமும் பொதுத்துறைநிறுவனங்களும் மரம் நடுவதில் அடைந்துள்ள இலக்கு ஆகியவற்றை இந்தசெயலியைக் கொண்டுகண்காணிக்க முடியும்

மாவட்டத்தில் காவல்துறையினர் திடரெனஒருகிடங்கில் சோதனையிட்டபோது மீரட் இந்தப் புத்தகங்களையும் அச்சடிக்கபயன்படுத்தப்பட்டபொருட்களையும் பறிமுதல் செய்தனர்

அஜய் சஹானிதெரிவித்தார்

இதில் முக்கியகுற்றவாளியானசச்சின் குப்தாவைதேடிவருவதாகவும் அவர் தெரிவித்தார் புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டகிடங்கிற்குகாவல்துறையினர் சீல் வைத்துள்ளதாகவும் அவர் கூறினார்

கர்நாடகமாநிலத்தில் கௌரிகணேஷ் திருவிழாநேற்றுதொடங்கியது சதர்த்தியைமுன்னிட்டுமும்பையில் உள்ளபிரசித்திபெற்றசித்திவிநாயகர் கோவிலில் விநாயகர் இன்றுகாலைசிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தளிமனித இடைவெளியுடன் பக்தர்கள் இந்தநிகழ்ச்சியில் கலந்துகொண்டுவிநாயகரைவழிபட்டனர் தமிழகத்திலும் விநாயகர் சதுர்த்திபண்டிகைஉற்சாகமாககொண்டாடப்பட்டுவருகிறது

விநாயகர் சதுர்த்தியைமுன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுதுணைத் தலைவர் திருவெங்கையநாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி தமிழகஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடிபழனிசாமிஆகியோர் வாழ்த்துகள் தெரிவித்துள்ளனர்

திலிப் ஆகியோர் இந்தவிருதுக்குதேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் இருவருக்கும் துணைமுதலமைச்சர் திரு ஓபன்னீர்செல்வம் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் சென்னைதினம் இன்றுகொண்டாடப்படுகிறது

பாலிவுட் நடிகர் குஷாந்த் சிங் மரணம் தொடர்பாக தில்லிளய்ம்ஸ் மருத்துவமனையிடம் சிபிஐமருத்துவசட்ட ஆலோசனையைகேட்டுள்ளது இதையடுத்து தடயஅறிவியல் நிபுணர்கள் அடங்கிய குழு ஒன்றைஎய்ம்ஸ் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சுதிர் குப்தாஏற்படுத்தியுள்ளார் இந்தக் குழு நடிகரின் மரணம் தொடர்பானமருத்துவஆவணங்களைஆய்வு செய்து சிபிஐ க்குபரிந்துரைகளைவழங்கவுள்ளது சிபிஐவசம் உள்ளநடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் தொடர்பானமருத்துவஆவணங்கள் அனைத்தும் எய்ம்ஸ் அமைத்துள்ளகுழுவிடம் அளிக்கப்படும் என்றுசிபிஐஅதிகாரிகள் தெரிவித்தனர்